நரேந்திரமோடி க்கும் ரஷ்ய அதிபர் திரு

ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட பணகொள்கை மறுஆய்வு அறிக்கையில் முக்கிய வட்டிவிகிதங்கள் மாற்றப்படவில்லை

தொடங்க சாதகமான தழ்நிலை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதி தொடர்பாக இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கும் ரஷ்ய அதிபர் திரு

அணுசக்தி

ரஷ்யா அதிபருடனான தமது பேச்சுவார்த்தைகளால் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய பாதை கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் ஒத்துழைக்க இந்தியாவும் ரஷ்யாவும் உறுதி புண்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் தீவிரவாதம் மற்றும் போதை மருந்து கடத்தலை தடுப்பதில் ஒத்துழைப்பை மேம்படுத்தி கொள்ள இருநாடுகளும் ஒப்புக் கொண்டுன்னதாக ரஷ்யா அதிபர் கூறியுள்ளார்

ரிசர்வ் வங்கியின் முடிவுகளை மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு

கார்க் வரவேற்றுள்ளார் பணவீக்கம் பற்றிய அரசின் மதிப்பீடுகள் ரிசர்வ் வங்கியின் மதிப்பீடுகளுக்கு இணையாகவே உள்ள தாகவும் நடப்பாண்டின் பொருளாதார வளர்ச்சி ரிசர்வ் வங்கியின் கணிப்பை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் என தாங்கள் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பாலச்சந்தர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் மீனவர்கள் இன்று முதல் குமரி கடல் லட்சத்திவு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி

கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி இரு பழனிச்சாமி இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார் இதுதொடர்பாக இன்று மாலை தமிழக ஆளுநரையும் முதலமைச்சர் சந்திக்கிறார்

தாழ்வான பல இடங்கள் மற்றும் சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரை பம்புகள் மூலம் வெளியேற்றும் பணிகளில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர்

புதுவையில் மழை காரணமாக நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த போதிலும் இன்று பள்ளிகள் செயல்பட்டன

இதற்கிடையே பருவமழை நிலவரங்களை எதிர்கொள்ள புதுவை அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது ராஜ்நிவாசில் நேற்றிரவு துணைநிலை ஆளுநர் டாக்டர் இரண்பேடி நடத்திய அரசுச் செயலர்கள் கூட்டத்தில் மழை நிலவரங்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் திர்மானிக்கப்பட்டன நிலக்கரி பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு வை விட பாதுகாப்பானதும் விலை மலிவானதும் சுற்றுச் சூழலுக்கு ஏற்றதுமான எல்என் ஜி என்னும் திரவ இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக் கூறுகள் குறித்து புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று தலைமைச் செயலர் துறைமுகத் துறைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் உள்ளூர் போக்குவரத்து மற்றும் தொழில்துறையின் எரிபொருள் தேவைகளில் பெட்ரோல் டீசலின் பயன்பாட்டை குறைத்து கற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருன்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் துறைமுகத்தில் பிலிப்பைன்ஸ் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து எல்

ஜி முனையம் அமைக்கப்படும் என்றும் அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எல்என்றி முனையம் செயல்பட துவங்கும் போது எரிவாயு அடிப்படையிலான மின்உற்பத்தி நிலையங்கள் உர உற்பத்தி ஆலைகள் வாகனங்களுக்கான கேஸ் விற்பனை நிலையங்கள் மற்றும் வீடுகளுக்கான எரிவாயு குழாய் பாதைகளுக்கு இயற்கை எரிவாயு இடைக்கும் என்றும் இதனால் கற்றுச்சூழல் மாசுபாடு குறைவதுடன் புதுவை யூனியன் பிரதேசத்தில் பொருளாதார செயல்பாடுகள் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் நகர அளவிலான கேஸ் விநியோக திட்டங்களுக்கு மத்திய அரசு ஏற்கனவே அனுமதியளித்திருப்பதாகவும் எல்என்தி முனையம் அமைக்கப்படுவதால் புதுவை யூனியன் பிரதேசத்தில் இயற்கை எரிவாயுவின் பயன்பாடு அதிகரித்து தற்போது விலை அதிகமுள்ள மின்சாரத்தை நம்பியுள்ள தொழிற்சாலைகள் அதிகப் பயன் தரும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுவையில் அண்மையில் நடைபெற்ற அரசு விழாவில் தம்மை பேசவிடாமல் தடுத்த துணைநிலை ஆளுநர் மீது சட்டநடவடிக்கை எடுக்கப் போவதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி மேலிடத்தின் அனுமதியுடன் பிரச்னை குறித்து குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் செய்யப்படும் என்றார் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவைத் தலைவரிடம் உரிமைப் பிரச்னை எழுப்பி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்க பாதுகாப்பு கொடுப்பது சட்டப்பேரவைத் தலைவரின் கடமை என்றார் விழா மேடையில் என்ன நடந்தது என்பதை விளக்கிய திரு அன்பழகன் துணைநிலை ஆளுநர் தமது பேச்சை நிறுத்த சொன்னதுடன் மைக் இணைப்பை துண்டிக்கவும் உத்தரவிட்டதாக கூறினார் முதலில் துணைநிலை ஆளுநர் தான் தம்மை வெளியேற சொன்னதாகவும் அதன்பிறகே அதே வார்த்தைகளை தாம் பயன்படுத்தியதாகவும் திரு அன்பழகன் தெரிவித்தார் அமைச்சர் திரு நமச்சிவாயத்தின் கையை தாம் தட்டிவிட்டது சகோதர பாசம் தானே அன்றி அமைச்சரை அவமதிக்கம் நோக்கம் தமக்கு கிடையாது என்று திரு அன்பழகன் கூறினார் மக்கள் பிரதிநிதிகளின் அதிகாரங்களில் துணைநிலை ஆளுநர் தலையிட முடியாது என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கூறியுள்ள நிலையில் புதுவையில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் தமக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதும் துணைநிலை ஆளுநரிடம் புகார் கொடுப்பதும் ஏன் எனப் புரியவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் இன்று மழை இருந்தும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க அரசு தவறியதற்கு துணைநிலை ஆளுநரின் தலையீடே காரணம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா குற்றம் சாட்டியுள்ளார்

ராஜ்நிவாசில் தங்கியுள்ள துணைநிலை ஆளுநருக்கு பெற்றோர்களின் பிரச்னை புரியாது என்றாலும் முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சருக்கு புரியும் என்பதால் அரசு மக்கள் பிரதிநிதிகளின் வேண்டுகோளின் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாததால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கும் அதிகாரம் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லையா என கேள்வி எழுவதாகவும் திரு

சிவா குறிப்பிட்டார் காரைக்காலில் இன்று மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்ததாகவும் அவர் கட்டிக்காட்டினார் காங்கோ நாட்டை சேர்ந்த மகளிர் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர்

பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் போர் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து போராடியதற்காக இவர்கள் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாக நோபல் கமிட்டி அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கும் ரஷ்ய அதிபர் திரு

ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட பணகொள்கை மறுஆய்வு அறிக்கையில் முக்கிய வட்டிவிகிதங்கள் மாற்றப்படவில்லை

புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதி தொடர்பாக இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது